இந்தநோய்த் தொற்றுக்கானதடுப்பு மருந்தைதயக்கமின்றிசெலுத்திக்கொள்ளுமாறுமாநிலஅரசுகேட்டுக் கொண்டுள்ளது மாநிலஅரசின் உரிமைய் பாதுகாக்கஅஇஅதிமுகஅரசுதவறிவிட்டதாகதிமுககுற்றம் சாட்டியுள்ளது இந்தியா இங்கிலாந்துஅணிகளுக்கு இடையேயானமுதலாவதுடெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்றுசென்னையில் தொடங்குகிறது இனிவிரிவானசெய்திகள் மருத்துவத்துறையில் தமிழகம் முன்னோடிமாநிலமாகதிகழ்கிறதுஎன்றுமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார்

நேற்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் இருப்பினும் முககவசம் அணிவதுஉள்ளிட்டஅரசின் நெறிமுறைகளைபொதுமக்கள் முழுமையாககடைப்பிடிக்கவேண்டும் என்றுகேட்டுக் கொண்டார்

நேற்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

ராஜேஷ் பூஷண் தெரிவித்துள்ளார்

பெரியஅளவில் பக்கவிளைவுகள் ஏற்படவில்லைஎன்றுஅவர் தெரிவித்தார்

ராஜேஷ் பூஷண் கூறினார் தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ளபயிர்ச்சேதத்தைமத்தியக்குழு இரண்டாவதுநாளாக இன்றும் பார்வையிடுகிறது மத்தியஅரசின் இணைச் செயலர் திரு அசுதோஷ் அக்னிகோத்ரிதலைமையிலான இக்குழுவினர் இரண்டுபிரிவுகளாகமாநிலத்தில் ஆய்வுப் பணிகளைமேற்கொண்டுவருகின்றனர் நேற்றுதூத்துக்குடிமாவட்டத்திற்குஉட்பட்டபல்வேறுபகுதிகளில் பயிர்களுக்குஏற்பட்டபாதிப்புக்களைமத்தியக்குழுவினர் பார்வையிட்டதாகஎமதுசெய்தியாளர் தெரிக்கிறார் இந்தமாவட்டத்தில் ஏற்பட்டுள்ளபயிர் சேதங்கள் குறித்துஆட்சியர் மத்தியக்குழுவினரிடம் எடுத்துரைத்தாகவும் அவர் மேலும் கூறுகிறார் திருநெல்வேலி புதுக்கோட்டைமாவட்டங்களிலும் விருதுநகர் இக்குழுவினர் நேற்றுஆய்வு மேற்கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகேகல்குவாரியில் ஏற்பட்டமண்சரிவில் சிக்கி இரண்டுபேர் உயிரிழந்தனர்

எடப்பாடிபழனிசாமிஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் மாநிலஅரசின் உரிமையைபாதுகாக்கஅஇஅதிமுகஅரசுதவறிவிட்டதாகதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் நேற்றுபரமக்குடியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுஅவர் பேசினார் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள புயல் பாதிப்பிற்குபோதியநிவாரணத்தைமத்தியஅரசுவழங்கவில்லைஎன்றும் அவர் குற்றம் சாட்டினார்

திமுகஆட்சிப்பொறுப்பில் இருந்தபோதுமக்கள் நலனுக்காகநிறைவேற்றப்பட்டதிட்டங்களையும் திரு ஸ்டாலின் பட்டியலிட்டார்

விவசாயிகளின் நலனைக்காக்கமத்திய மாநிலஅரசுகள் தவறிவிட்டதாகவும் திருமுத்தரசன் குற்றம் சாட்டினார் சிதம்பரம் ராஜாமுத்தையாமருத்துவக் கல்லூரி கடலூர் மாவட்டஅரசுமருத்துவக் கல்லூரியாகமாற்றப்பட்டிருப்பதுவரவேற்கத்தக்கதுஎன்றுபா ம க நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசுகூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இந்தக் கருத்தைபதிவு செய்துள்ளஅவர் இக்கல்லூரியின் கட்டணமும் அரசுக் கல்லூரிகளுக்கு இணையாககுறைக்கப்பட்டிருப்பதுவரவேற்கத்தக்கதுஎன்றுதெரிவித்துள்ளார் இதன் மூலம் ஏழைமாணவர்கள் பயனடைவார்கள் என்றும் திருராமதாசுகூறியுள்ளார்

அமெரிக்காவின் நலன் சார்ந்தபிரச்னைகளில் சீனாவுடன் இணைந்துபணியாற்றதயாராகஉள்ளதாகஅந்நாட்டுஅதிபர் திரு ஜோபைடன் கூறியுள்ளார்

திருநரேந்திரமோடி தென்னாப்பிரிக்கஅதிபர் திரு

கிருஷ்ணகிரிமாவட்டம் சூளகிரிஅருகேநேற்றுநடைபெற்றமாடுவிடும் விழாவில் நூற்றுக்கணக்கானமாடுகள் பங்கேற்றன

நீலகிரிமாவட்டத்தில் மானைவேட்டையாடியதுதொடர்பாக இருவர் கைதுசெய்யப்பட்டுள்ளனர்

விளையாட்டுச் செய்திகள் இந்தியா இங்கிலாந்துஅணிகளுக்கு இடையேயானமுதலாவதுடெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்றுசென்னையில் தொடங்குகிறது

துருக்கியில் நடைபெற்றுவரும் சர்வதேசசேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் காலிறுதிக்குமுந்தையச் சுற்றுஆட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் தோல்விஅடைந்தார் ஐ எஸ் எல் கால்பந்துபோட்டியில் சென்னைஅணி இன்றுபெங்களுருஅணியைஎதிர்கொள்கிறது கோவா ஒருங்கிணைந்தவடகிழக்குஅணிகளுக்கு இடையேநேற்றுநடைபெற்றஆட்டம் டிராவில் முடிவடைந்தது